சக்தி இயக்கம் என்ற இந்ததொழில்நுட்பத்தைநாட்டிற்குஅளித்தவிஞ்ஞானிகளுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிபாராட்டுதெரிவித்துள்ளார்

இந்தியாவிரைவானவளர்ச்சிபெற்றுவருவதாகவும் உலகசமுதாயத்தினர் நம்பிக்கையுடன் முதலீடுசெய்யமுன்வருவதாகவும் குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

சக்தி இயக்கம் என்றுபெயர் சூட்டப்பட்டுள்ள இந்தநவீனதொழில்நுட்பம் உலக அரங்கில் இந்தியாவைவிண்வெளிபாதுகாப்புத்திறனைபதிவு செய்துள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் அமெரிக்கா ரஷ்யா சீனாஆகியவளர்ந்தநாடுகள் வெற்றிகண்டுள்ள இந்ததொழில்நுட்பத்தை இந்தியாவை இன்றுஒருசாதனையாகபடைத்துள்ளதுஎன்றுகூறினார் சக்தி இயக்கம் இந்தியாவின் மாபெரும் வெற்றிஎன்றும் அவர் கூறினார் இந்தியா இன்றுகொண்டுவந்துள்ளசக்தி இயக்கதொழில்நுட்பம் எந்தவொருநாட்டிற்கும் எதிராகபயன்படுத்தப்படமாட்டாதுஎன்றஉறுதிப்பாட்டைஉலகசமுதாயத்திற்குதாம் அளிப்பதாககூறியபிரதமர் நாட்டின் பாதுகாப்புக்காகமட்டுமே இந்தஅரியதொழில்நுட்பம் பயன்படும் என்றுதெரிவித்தார்

பாதுகாப்பு ஆராய்ச்சிமற்றும் மேம்பாட்டுநிறுவனத்தின் விஞ்ஞானிகளுக்குபாராட்டுகளும் தெரிவித்துள்ளகாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி இந்தபணியைசிறப்பாகசெய்தமுடித்துநாட்டிற்குபெருமைசேர்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளனார் திட்டர் காங்கிரஸ் தலைமையிலானமுந்தையஐக்கியமுற்போக்குக் ஏ சாட் கூட்டணிஆட்சியின்போதுதான் தொடங்கப்பட்டதுஎன்றுகூறியகாங்கிரஸ் முத்ததலைவர் திருஅகமதுபட்டேல் இன்றையதினம் இப்பணிநிறைவு பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் அப்போதையபிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங்கின் தொலைநோக்குதிட்டம் இது என்றும் திருஅகமதுபட்டேல் குறிப்பிட்டார் இந்தியாவிரைவானவளர்ச்சிபெற்றுவருவதாகவும் உலகசமுதாயத்தினர் நம்பிக்கையுடன் முதலீடுசெய்யமுன்வருவதாகவும் குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அரசுமுறைபயணமாககுரேஷியாசென்றுள்ளகுடியரசுத்தலைவர் அங்குள்ளமுதலீட்டாளர்களிடையேஉரையாற்றுகையில் புதியமுதலீடுகளுக்கானவாய்ப்புகளை இந்தியாபெற்றுள்ளதாககுறிப்பிட்டார் நேரடியாகவோகூட்டாகவோமுதலீடுசெய்வதற்கானவாய்ப்புகள் பெருகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இத்தொடர்பாகவெளியிடப்பட்டுள்ளசெய்திக்குறிப்பில் நிதிசட்டம் மற்றும் கம்பெளிசட்டத்தின்கீழ் நிலுவையில் உள்ளவழக்குகளுக்குறிப்பிட்டகாலத்திற்குள் தீர்வுகாணஏதுவாக இந்தநியமனம் செய்யப்பட்டுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை எளியமக்களுக்கானஅதிகாரத்தைகிடைக்கசெய்வதில் தமதுகட்சிடறுதிபுடன் இருப்பதாககாங்கிரஸ் தலைவர் திருறாகுல்காந்திகூறியுள்ளார் புகுகில்லியில் இதரபிற்படுத்தப்பட்டவகுப்பினர் இன்று துறைசார்பில் ஏற்பாடுசெய்யப்பட்டிருந்ததேசியகருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாடுமுழுவதும் வேலைவாய்ப்பின்றிஏராளமான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

இதரபிற்படுத்தப்பட்டசமுதாயத்தைச்சேர்ந்தபலர் இருப்பதாகவும் ஷெட்யூல்டுவகுப்பினர் நலிவுற்றபிரிவினர் ஆகியோருக்கும் எதிர்காலத்தில் அதிகளவில் வாய்ப்புகள் தரப்படும் என்றும் திருராகுல்காந்திகூறினார் கல்விநிறுவனங்கள் குறைந்தசெலவில் தரமானபயன்தரத்தக்ககல்வியைஅளிக்கமுன்வரவேண்டும் குடியரசுத்துணைத்தலைவர் திருவெங்கய்யாநாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்றுஅகில இந்தியஅளவில் பொறியியல் கல்வியில் முதலிடம் பெற்றமாணவர்களுக்குவிருதுகளைவழங்கிபேசியதிருவெங்கய்யாநாயுடு தொழில் அமைப்புகளுடன் இணைந்துபொறியியல் கல்விநிறுவனங்கள் இணைந்துசெயல்படவேண்டும் என்றுஉலகத்தரம் வாய்ந்தஉள்கட்டமைப்ப தங்களதுகல்லூரிகளில் உருவாக்கித்தரவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வளர்ச்சிப்பணியில் இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் நாட்டின் என்றும் திருவெங்கப்யாநாயுடு கூறினார் மக்களவைத்தேர்தல் அஸ்ஸாம் மாநிலத்தில் முதல் மூன்றுகட்டங்களாகநடைபெறவுள்ளநிலையில் தேர்தல் நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்குதேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் மாநிலத்தில் உள்ளமாவட்டநிர்வாகத்தினர் மேற்கொண்டுள்ளனர்

வாக்குசதவீதத்தைஅதிகரிக்கும் நோக்கில் மாவட்டநிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாகநடைபெற்றுவருகின்றன

மனுக்களைவிலக்கிக்கொள்ளநாளைமறுநாள் கடைசிநாளாகும் அன்றையதினமே இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

ஆசியதுப்பாக்கிச்சுடும் போட்டியின் கலப்பு இரட்டையர் குழு பிரிவில் இந்தியாவின் மனுபாக்கர் சவுரப் சௌத்ரி இணை தங்கப் பதக்கம் வென்றது

மலேஷியாவின் இப்போவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் மன்தீப் சிங் அடுத்தடுத்து மூன்றுகோல் அடித்துஹாட்ரிக் சாதனைபடைத்தார் இந்தியன் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா சாய் பிரனீத் ரியாமுகர்ஜி காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்